இதையொட்டி மதுரை மாவட்டம் பாலமேட்டிலும் திருச்சி மாவட்டம் சூரியூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றன திருவள்ளுவர் தினம் இன்று தமிழகம் புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது பாஜக புதுச்சேரி மாநிலத் தலைவராக திரு சுவாமிநாதன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு காங்கிரஸ் கட்சியில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரி சட்டமன்றத்தைக் கூட்டி ஆளும் காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுத் தலைவர் திரு அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இன்று மாட்டுப்பொங்கல் தினம் புதுச்சேரி தமிழகத்தில் சிறப்பாகக் கொண்டாடப்பட்டது மனிதனுக்கு பல்வேறு வகையிலும் துணையாக இருக்கும் கால்நடைகளில் மாடுகளின் பங்களிப்பு இன்றியமையாதது அவற்றை கோமாதா என்று கடவுளுக்கு சமமாக பூஜித்து வரும் தமிழர்கள் பொங்கலுக்கு அடுத்த நாளை மாட்டுப்பொங்கலாக கொண்டாடுகின்றனர் இந்நாளில் தங்கள் வீட்டில் உள்ள மாடுகளுக்கு படையலிட்டு வழிபடுகின்றனர் இதற்கென மாடுகளின் கொம்புகளுக்கு வண்ணம் பூசியும் அலங்கரித்தும் பலகாரங்கள் கொடுத்தும் மக்கள் தங்கள் நன்றியை தெரிவித்தனர் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது

காளைகளை தழுவிய இளைஞர்களுக்கு கார் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன ஜல்லிக்கட்டையொட்டி அப்பகுதியே விழாக்கோலம் பூண்டிருந்தது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளும் ஆர்வத்துடன் ஜல்லிக்கட்டை கண்டு களித்தனர் இதைப் போல் திருச்சி மாவட்டம் சூரியூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு சிவராசு தொடக்கி வைத்தார்

திருவள்ளுவர் தினம் இன்று புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது உலகப் பொதுமறை அளித்த பொய்யா மொழிப்புலவர் அய்யன் வள்ளுவரின் சிறப்பை உலகிற்கு எடுத்துக் காட்டவும் வள்ளுவரின் நினைவைப் போற்றவும் ஆண்டு தோறும் திருவள்ளுவர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது புதுச்சேரியிலுள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி அமைச்சர்கள் திரு

கந்தசாமி பேரவைத்தலைவர் திரு சிவக்கொழுந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா மற்றும் நிர்வாகிகள் மாலையணிவித்து மரியாதை செலுத்தினர்

துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார்

முதல் நாளில் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் இரு அவை உறுப்பினர்களிடையே உரையாற்றுகிறார்

மத்திய சுற்றுலா துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் ஒருநாள் பயணமாக இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார் மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப் பட்டு வரும் சுற்றுலா தல மேம்பாட்டுத் திட்டங்களை அவர் ஆய்வு செய்தார் இந்தப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் பாகூர் மூலநாத சுவாமி கோவில் பாகூர் கொம்யூன் மணமேடு முருங்கபாக்கத்தில் உள்ள கைவினை கிராமம் ரோமன் ரோலண்ட் மற்றும் டுமாஸ் தெரு பகுதிகளைச் சுற்றிப் பார்த்தார் அதன் பின் அவர் மாமல்லபுரம் புறப்பட்டுச் சென்றார் புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக திரு சாமிநாதன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார் புதுச்சேரி பாஜகவின் கிளை அமைப்புகளுக்கான தேர்தல் முடிந்ததை தொடர்ந்து இன்று மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் புதுச்சேரி மாநிலத்திற்கான பாஜக மேலிட பொறுப்பாளர் திரு

மக்கள் பிரதிநிதிகள் யாரும் மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் ஒப்புதல் இல்லாமல் வெளிநாட்டிற்குச் செல்ல இயலாது என்று மத்திய அரசு உறுதிபடத் தெரிவித்திருப்பதாக துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது வாட்ஸ்அப் செய்தியில் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது கைரேகை பதிவோ எந்த ஒரு ஆவணமோ கேட்கப்பட மாட்டாது என மத்திய அரசு தெளிவு படுத்தியுள்ளது இந்த பதிவேட்டில் இடம் பெற உள்ள கேள்விகள் விரைவில் இறுதி செய்யப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வரும் ஏப்ரல் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை இதற்கான கணக்கெடுப்பு அஸ்ஸாம் தவிர அனைத்து மாநிலங்களிலும் நடத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது அஸ்ஸாமில் ஏற்கனவே இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு உள்ளதால் அங்கு தற்போது விலக்கு அளிக்கப்பட்டு உள்ளது

புதுச்சேரியில் தொடர்ந்து கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு தற்காலிகமாக நீக்கப்படுவதாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு

தனவேலு புதுச்சேரி காங்கிரஸ் அரசு மீது குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதனிடையே தன்னை சஸ்பெண்ட் செய்ய கட்சி தலைவருக்கு அதிகாரமில்லை என்று தனவேலு எம்எல்ஏ கூறியுள்ளார் புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி தலைவருக்கு அதிகாரமில்லை என்றும் சோனியாராகுல் தான் தன் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் கூறினார் லஞ்சம் ஊழல்களை வெளி கொண்டு வந்த தன்னை இது வரை முதல்வரோ அமைச்சர்களோ யாரும் அழைத்து பேசவில்லை என்றும் நிச்சயமாக ஊழல்களை வெளி கொண்டு வருவேன் என்றும் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க சட்டமன்றத்தை கூட்டி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அதிமுக சட்டமன்ற குழுத்தலைவர் திரு அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு முன் வைத்திருப்பது உட்கட்சி விவகாரமாக இருந்தாலும் அரசு மீது சட்டமன்ற உறுப்பினரே குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதால் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்

புகழ் ஒளிர் பாரதம் என்ற தலைப்பில் நடைபெற உள்ள இந்நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்போடு வரவேற்பதாக புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு கண்ணையன் தட்சிணாமூர்த்தி கூறியுள்ளார்

இட ஒதுக்கீடு குறித்து புகார் எழுந்த நிலையில் நேர்காணல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள புராதன மணிக்கூண்டு அதன் தன்மை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு உள்ளது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு

மணிக்கு ஒருமுறை ஒலி எழுப்பி நேரத்தை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தெரிவிக்கும் வகையில் அமைக்கப்பட்டு உள்ளது அத்துடன் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை மணியடித்ததும் திருக்குறளும் அதன் விளக்க உரையும் ஒலிக்கும் வகையில் அமைத்திருப்பது பொது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது

காரைக்கால் மாவட்டத்தில் பொது இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சுற்றித்திரியும் பன்றிகளைப் பிடிக்குமாறு மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு விக்ராந்த் ராஜா உத்தரவிட்டுள்ளார் மேலும் பன்றிகள் வளர்ப்போர் காரைக்கால் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்றும் பன்றிகள் வளர்க்கப்படும் இடத்தை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்யவேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இன்று மாலை தொடங்குகிறது

பொங்கல் பண்டிகை நிறைவாக நாளை காணும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் பண்டிகை கொண்டாடப்படுகிறது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க நமக்கு உணவளிக்கும் உன்னதப் பணியில் ஈடுபட்டுள்ள உழவர்களை இந்த நாளில் நாம் நினைவு கொள்வோம் காணும் பொங்கலை முன்னிட்டு புதுச்சேரியில் கடற்கரை சாலை மற்றும் சுண்ணாம்பு ஆறு உள்ளிட்ட சுற்றுலா தளங்களில் பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன பல்வேறு சிறப்புப் பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன

மீண்டும் தலைப்புச் செய்திகள் இன்று மாட்டுப்பொங்கல் தினம் புதுச்சேரி தமிழகத்தில் சிறப்பாகக் கொண்டாடப்பட்டது இதையொட்டி மதுரை மாவட்டம் பாலமேட்டிலும் திருச்சி மாவட்டம் சூரியூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றன திருவள்ளுவர் தினம் இன்று தமிழகம் புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது பாஜக புதுச்சேரி மாநிலத் தலைவராக திரு சுவாமிநாதன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு காங்கிரஸ் கட்சியில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரி சட்டமன்றத்தைக் கூட்டி ஆளும் காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுத் தலைவர் திரு அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார்